மாநிலம் மதுராவில் இன்று தொடங்கி வைக்கிறார்

ஜம்மு கஷ்மீர் தொடர்பான முடிவுகள் அனைத்தும் இந்தியாவின் இறையாண்மை சார்ந்தது முற்றிலும் உள்நாடு சம்பந்தப்பட்டது என்று இந்தியா ஐ நா மனித உரிமைகள் சபையில் வலியுறுத்தியுள்ளது

தாண்டிய பெட்ரோல் குழாய் பாதையை இருநாட்டு பிரதமர்களும் கூட்டாக தொடங்கி வைத்தனர் இனி விரிவான செய்திகள் கால்நடைகளை பாதிக்கும் கோமாரி மற்றும் புருசெல்லோசிஸ் நோய்களை தடுப்பதற்கான தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டுத் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்திரபிரதேசம் மதராவில் இன்று தொடங்கி வைக்கிறார்

நிகழ்ச்சியின்போது பிரதமர் தேசிய செயற்கை கருத்தரிப்பு திட்டத்தையும் தொடங்கி வைப்பார் பசு விஞ்ஞான் ஆரோக்கிய மேளாவிற்குச் சென்று பார்க்கும் பிரதமர் பாபுகார் விந்து உற்பத்தி மையத்தை திறந்து வைப்பார்

பிரதமர் தமது மதுரா பயணத்தின்போது தூய்மை சேவை திட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறாா் ஜம்மு கஷ்மீர் சம்பந்தப்பட்ட முடிவுகள் அனைத்தும் நாட்டின் இறையாண்மை சார்ந்தது என்றும் அவை இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் என்றும் இந்தியா கூறியுள்ளது ஜெனிவாவில் று நா மனித உரிமைகள் ஆணையத்தின் முன்பாக வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் திரு விஜய்தாக்கூர் சிங் அளித்த அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

கஷ்மீர் லடாக் பகுதிகளுக்கு முற்றிலுமாக கிடைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த வகையில் எந்த ஒரு நாட்டின் தலையீட்டையும் இந்தியா அனுமதிக்காது என்று அவர் கூறினார் எல்லைதாண்டிய பயங்கரவாத அச்கறத்தல் காரணமாக மக்களின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை மற்றும் தற்காலிக தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினாா் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு ஜம்மு கஷ்மீர் அரசு அடிப்படை சேவைகள் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குதல் இயல்பாள நிறுவனங்களின் செயல்பாடு தகவல் தொடர்பு போன்றவற்றை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் ஜனநாயக நடைமுறைகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் தடைகள் தொடர்ச்சியாக தளர்த்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தாா் பாகிஸ்தானை பெயரிட்டுக் குறிப்பிடாமல் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவு ஆதரவு அளித்து வருபவர்கள் மனித உரிமைகளை அதிகபட்சமாக மீறுபவர்கள் என்று அவர் கூறினார் பயங்கரவாதத்திற்கும் அதற்கு ஆதரவு அளிப்பவர்களுக்கும் எதிராக சர்வேதச சமுதாயம் இணைந்து பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

இதனையடுத்து அம்மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு பெருக்கம் ககாதார வகதிகள் ஆகியவை மேம்பாடு அடையும் என்று அவர் கூறினாா் கஷ்மீரில் சாதாரண மக்கள் இந்த நடவடிக்கை குறித்து மகிழ்ச்சி தெரிவித்திருப்பதாக டாங்டர் ஜிதேந்திர சிங் கூறினார்

அபுதாபியில் நேற்று ஆசியா அமைச்சர்கள் நிலை எரிசக்தி வட்டமேஜை எட்டாவது மாநாட்டில் அவர் உரையாற்றினார் எரிகக்தி சிக்கனம் என்ற வகையில் குறைந்த எரிகக்தி நுகர்வு குறைந்த வருவாய் உள்ள நாடுகளுக்கு புதிய தொழில்நுட்பங்களும் முதலீடுகளும் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் எரிசக்தி பாதுகாப்பு அனைவருக்கும் எரிசக்தி ஆகியவற்றை அடைய அக்கறையுள்ள அனைத்து தரப்பினரையும் ஈடுபடுத்தி விரிவான நடவடிக்கைகள் எடுக்கப்படவேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் மேலும் இருதரப்பு மண்டல பலதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதும் இஇந்த இலக்கை அடைய உதவும் என்றார் இந்த மாநாட்டின்போது திரு பிரதான் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தினார்

கர்நூல் மாவட்டத்தின் தந்திரபாடு கிராமத்தில் சடங்கு ஒன்றை காண்பதற்காக நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி இருந்தபோது இந்த சம்பவம் ஏற்பட்டது காயமடைந்தவர்கள் கர்நூல் அரசு மருத்துவமணையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இத்தாலியின் புதிய அரசு நேற்று அந்நாட்டு நாடாளுமன்ற மேலவையின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றிபெற்றுள்ளது இதனையடுத்து இந்த அரசு செயல்படுவதற்கு இருந்த கடைசி தடை அகற்றப்பட்டுள்ளது

கலந்துகொள்ளவில்லை அந்த நாட்டின் கீழ் சபையின் புதிய அரசு ஏற்கனவே நம்பிக்கை வாக்கை பெற்றுள்ளது ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக சுமீபத்தில் சீனா பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையை இந்தியா நிராகரித்துள்ளது இத்தொடர்பான கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்துள்ள வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் அதுகுறித்து பிற நாடுகள் தேவையற்ற கருத்துக்களை தெரிவித்து வருவதை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக் கொள்ளாது என்றும் தெரிவித்துள்ளார் சீன பாகிஸ்தான் பொருளாதார தடம் என்ற அடிப்படையில் அந்த இரு நாடுகளும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருவதாகவும் இதற்கு இந்தியா பலமுறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் நேற்று சிங்கப்பூர் துணைப் பிரதமர் திரு ஹெங் சுவி கீட் யை சந்தித்து பேசினார் புதிய இந்தியா அளித்து வரும் வாய்ப்புகள் மூலம் இருதரப்பு உறவுகளில் புதியவற்றை உருவாக்குவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் திரு ஜெய்சங்கர் தமது டுவிட்டர் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார் சென்ற திங்கட்கிழமை அன்று திரு ஜெய்சங்கர் சிங்கப்பூர் பிரதூர் திரு லீ ஹிசியன் லூங் யை சந்தித்து இருதரப்பு மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து விவாதித்தாா் இந்தியா நேபாள் இடையே பெட்ரோலியம் கொண்டு செல்வதற்கான குழாய் வகதியை பிரதம் திரு நரேந்திமோடியும் நேபாளப் பிரதமர் திரு கே பி ச்மா ஒளியும் நேற்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தனா் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதம் திரு நரேந்திரமோடி நேபாள் நாட்டுடனான நட்புறவின் அடையாளமாக இந்தத் திட்டத்தை தொடங்கி வைப்பதில் தாம் பெருமை கொள்வதாகக் கூறியுள்ளார் தெற்காசியாவிலேயே முதல் முறையாக இரு நாடுகளுக்கும் இடையே பெட்ரோல் கொண்டு செல்லும் முயற்சியாக இந்த நடவடிக்கை விளங்குகிறது என்றார் அவர் இந்தியா நேபாள உறவுகளை விரிவாக்க உயர் அரசியல் நிலைகள்இடையே அவ்வப்போது நடைபெறும் இருதரப்பு பரிவர்த்தனைகள் பெரிதும் உதவியாக இருக்கும் என்று பிரதமர் கூறினாா் நிகழ்ச்சியில்பேசிய நேபாள பிரதமர் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இணைப்புத் திட்டம் உரிய காலத்திற்கு முன்னதாகவே நிறைவடைந்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தாா்

அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோககர் திரு ஜான் போல்டனை பதவி நீக்கம் செய்துள்ளார் தமது டுவிட்டர் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள அதிபர் டிரம்ப் இது குறித்து திரு ஜான் போல்டன்னுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகக் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே முந்தைய தினமே பதவி விலகத் தயார் என்று தெரிவித்தாக திரு போவ்டன் கூறியுள்ளார் தாலிபாள் தலைவர்களுடன் கேம்ப் டேவிட் ல் புதிதாக கூட்டம் நடத்துவதற்கு டிரம்ப் நிர்வாகம் முடிவு செய்தது தொடர்பாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது என்று வந்த செய்திகளின் பின்னணியில் இந்த பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது திரு போல்டன் முன்னாள் அதிபர்கள் ரோனால்டு ரீகன் ஜார்ஜ் எச் டபிள்யூ புஷ் மற்றறும் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஆகியோரின் அரசில் பணியாற்றியவர்

அமெரிக்க நிதி துறை அமைச்சர் திரு ம்நுச்சின் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோவுடன் கூட்டாக நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் இதனை தெரிவித்தாா்

இப்போது பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த உத்தரவு பயங்கரவாதிகளுக்கு எதிரான தடைகளில் மிகவும் முக்கியமானது என்று திரு பாம்பியோ கூறினார்